கடன் திட்டம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

புறப்படுகிறார்

மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டப்பேரவையில் கேட்டுக் கொண்டார்

விவசாயிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது தென்மேற்கு பருவமழை இன்று கேரளாவில் தொடங்கியது

இளைஞர்கள் மகளிர் மற்றும் புதிய தொழில்களை துவங்க விரும்புவோருக்கு முத்ரா திட்டம் புதிய வாய்ப்புக்களை வழங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின்கீழ் பயன்பெற்ற பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரதமர் செயலி மூலம் இன்று உரையாடினார் வேலை வாய்ப்புக்களை வழங்கும் சிறிய தொழில்கள் இந்த திட்டம் மூலம் பெரிதும் பயனடைகின்றன என்று அவர் குறிப்பிட்டார்

தொழில்கள் சிறு தொழில்கள் கடன் கோரி விண்ணப்பித்துவிட்டு நிதியமைச்சர் முடிவுக்காக காத்திருந்து தனியாரிடம் வட்டிக்கு கடன் வாங்கி அந்த சுமையில் சிக்கிய காலம் போய்விட்டது என்றும் அவர் கூறினார் முத்ரா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்கியவர்களுடன் உரையாட தாம் எப்போதும் விரும்புவதாகவும் அந்த விருப்பம் இன்று நிறைவேறியுள்ளது என்றும் கூறினார் நேற்று பிரதமர் பிரதம மந்திரி உஜ்வாவா திட்டத்தின் கீழ் பயன் அடைந்தவர்களுடன் பிரதமர் செயலி மூலம் உரையாடினார் பிரதமா் திரு நரேந்திரமோடி அரசுமுறைப் பயணமாக இந்தோனேஷியாமலேசியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார் ஐந்து நாள் பயணத்தின் போது அந்த நாடுகளின் தலைவர்களுடன் தனியாகவும் தூதுக்கு அளவிலும் பரஸ்பர நலன்கள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்துகிறார் இந்தோளேஷியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் அதிகாரப்பூர்வமாக பிரதமர் திரு மோடி செல்வது இதுவே முதல் முறையாகும் ஆசியான் அமைப்பில் உள்ள பத்து நாடுகளுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்தியா பின்பற்றும் கிழக்கு நோக்கிய கொள்கை அடிப்படையில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் பிரதமர் திரு மோடி தமது பயணத்தில் முதற்கட்டமாக இன்று இந்தோனேஷியா தலைநகரக் ஐகர்த்தா செல்கிறார்

இருநாடுகளுக்கிடையே வர்த்கத்தை ஊக்குவிப்பது தொடர்பை அதிகரிப்பது ஆகியவையும் பிரதமரின் பயணத்தில் முக்கிய இடம் பெறுகிறது அங்குள்ள தொழிலதிபா்கள் கூட்டத்திலும் இந்திய சமுதாயத்தினா் கூட்டத்திலும் பிரதமா் பங்கேற்று பேசுகிறார் நாளை மறுநாள் சிங்கப்பூர் செல்லும் பிரதம் செல்லும் வழியில் மலேசியாவில் தங்கியிருக்கிறார் அங்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதுவை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்

இந்த அமைப்பில் முக்கிய உரை நிகழ்த்துவதற்கு அழைக்கப்பட்ட முதல் இந்திய பிரதம் திரு நரேந்திரமோடி என்பது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு தாம் செல்வதன் மூலம் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை மேலும் வலுவடையும் என்று இந்த பயணத்தை மேற்கொள்ளும் முன் வெளியிட்ட அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா கமூகமான நெருக்கமான ஒத்துழைப்பை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தோளேஷிய அதிபர் அங்குள்ள இந்திய இந்தோளேஷிய தொழில் முனைவோர் ஆகியோரை சந்திப்பதை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டுக்கோட்டுப் பகுதியில்பாகிஸ்தான் படையினரின் தாக்குதலிலிருந்து பொது மக்களை பாதுகாப்பதற்காக பதுங்கு குழிகளை அமைப்பதற்கான பணிகளை துரிதப்படுத்துமாறு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்து ஆய்வு நடத்திய அவர் இவ்வாறு தெரிவித்தார்

ரமலான் ரானுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதள் காரணமாக கல்வீச்சு சும்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திருப்தி தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கான சரக்கு மற்றும் சேவை வரிச் சுட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண்மை காடு வளர்ப்பு மீன்பிடி மற்றும் கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றுக்கு வழங்கப்படும் ஆதார சேவைகளுக்கு ஜிஎஸ்டி யிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

விவசாயிகள் தொடர்பாக ஜிஎஸ்டி சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியானதை அடுத்து நிதித்துறை அமைச்சகம் இவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளது ஜிஎஸ்டி பதிவிலிருந்து விவசாயிகளுக்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ருபாய் மதிப்பு இன்று சற்று குறைந்து காணப்பட்டது

சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்படுகின்றன

தமிழக சுட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி இன்று தொடங்கியது துத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிகுடு சம்பவங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவையில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசினார்

கலவரத்தைக் கட்டுப்படுத்த தடியடி கண்ணீர் புகை பிரயோகம் நடந்த போதிலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் காவல்துறையினா் தப்பாக்கிசூடு நடத்த வேண்டிய நி்பந்தம் ஏற்பட்டது என்றும் தற்போது அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது என்றும் அவர் கூறினார் தூத்துக்குடி சம்பவம் குறித்து விவாதிக்க இதர அலுவல்களை ஒத்தி வைக்க வேண்டுமென்று கோரி திமுக தரப்பில் கொண்டுவர முனைந்த ஒத்தி வைப்பு தீர்மானத்துக்கு பேரவைத் தலைவர் திரு தனபால் அனுமதி மறுத்தார் இதனிடையே ஸ்டெர்லைட் தொழிற்சாலை விரிவாக்கத்துக்கு தமிழக அரசின் சிப்காட் வழங்கியிருந்த நில ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று துத்துக்குடியில் துப்பாக்கிசூடு மற்றும் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களிடம் அவர் விவரங்களைக் கேட்டறிந்தார்

பலர் காயமடைந்தனர் அவரங்காபாத் மாவட்டத்தில் மட்டுமே ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் கயா கத்தியார் மாவட்டங்களில் தலா நான்கு பேர் உயிரிழந்தார்கள் நவாடா முங்கள் ரோத்தஸ் மாவட்டங்களிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்துவிட்டன மீண்டும் மின் இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை தொடருகிறது மா லிச்சி வாழை பழங்கள் பெருமளவு அழிந்துவிட்டன உயிரிழப்பு குறித்தும் பயிர் சேதம் குறித்தும் முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் வருத்தம் தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் படி உத்தரவிடடுள்ளார்

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையுடன் நடந்த மோதலில் மூன்று நக்ஸலைட் தீவிரவாத தலைவர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் மூன்று பேர் பலாமூ மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டனர்